கோவிந்த் தேசிய விருது வழங்கி கவுரவித்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

மக்களிடையே இன்று மாலை உரையாற்றுகிறார்

வாக்காளர்களுக்கு அதிகாரமளித்தல் வாக்காளர்கள் பாதகாப்பாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என்கிற கருப்பொருளை முன்வைத்து இந்த ஆண்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது புதிய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவும் வாக்காளர்கள் அதிக அளவில் ஒட்டுச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்துடனும் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் சிறந்தமுறையில் தேர்தல்களை நடத்திய அதிகாரிகளுக்கு தேசிய விருது வழங்கி கவுரவித்தார் இந்நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையத்தின் ஹலோ வோட்டர்ஸ் என்கிற இணைய வானொலி சேவையையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார் முதல்முறையாக தேர்தல் ஆணையத்தின் டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தொடங்கி வைத்து புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார்

தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ள டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டைகளை வாக்காளர்கள் கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டைகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள செயலி மற்றும் இணையதளங்களை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்று செய்தியாளர்களிடம் பேககையில் அவர் கூறினார்

அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் மாலை ஏழு மணிக்கு அவரது உரை ஒலிபரப்பாகிறது குடியரகத் தலைவரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகவுள்ளது பிள்ளர் அவரது உரையின் மொழியாக்கம் பிராந்திய மொழிகளில் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாகும் குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் அகில இந்திய வானொலியில் இன்று இரவு மணி ஒன்பது முப்பதுக்கு ஒலிபரப்பாகிறது

மாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேசங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சரக்கு மற்றும் சேவை வரி நிலுவைத் தொகையாக ஆறாயிரம் கோடி ருபாயை மத்திய அரசு அறிவித்துள்ளது

உத்ரகாண்ட் மாநிலம் ஹரித்துவாரில் நடைபெறவுள்ள கும்பமேளா விழாவில் கலந்துகொள்ள வரும் பக்தர்கள் அனைவரும் மாநில அரசிடம் பதிவு செய்து மருத்துவ சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

இதற்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

சரியான நோக்கத்தோடு சரியான திசையில் பயணிக்கும்போது சிறிய ஆரம்பம் கூட பெரும் வெற்றியை தரும் என்பதற்கு இந்த விருது ஒரு அடையாளம் என்று பிரதமர் தெரிவித்தார் இந்த விருது நிகழ்ச்சி சிறார்களுக்கு பல்வேறு சாதனைகள் வெற்றிகள் புரிய வேண்டும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை என்றும் அவர் கூறினார் கலை மற்றும் கலாச்சுர பிரிவில் சாதனைகள் புரிந்த ஏழு சிறார்களுக்கும் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக ஒன்பது சிறார்களுக்கும் கல்வியில் சாதனை புரிந்த ஐந்து சிறார்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டது மேலும் விளையாட்டில் சாதனை புரிந்த ஏழு சிறார்களுக்கும் வீர தீர செயல்களில் ஈடுபட்ட மூன்று சிறார்களுக்கும் சமூக சேவைக்காக ஒருவருக்கும் இந்த விருது புதுதில்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்டன தமிழகத்தைச்சேர்ந்த பிரசித்தி சிங் என்ற குழந்தை சமூகசேவைப் பிரிவில் விருது பெற தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்நிகழ்ச்சியில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானியும் கலந்து கொண்டார் விருது பெற்ற சிறார்களுக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்த விருதுகள் இந்தயாவில் உள்ள லட்சக்கணக்கான சிறார்களுக்கு ஊக்கமும் சாதனைகள் புரிய உத்வேகமும் அளிக்கும் என்று தெரிவித்தார்

ஒவ்வொரு மாதமும் ஒலிபரப்பாகும் இந்நிகழ்ச்சி பற்றிய தமது டுவிட்டர் செய்தியில் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்களது கருத்துகளை மக்கள் தம்மிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார் உள்நாடு மற்றும் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் தங்களது கருத்துகளை நமோ செயலி அல்லது மை கவ் என்கிற இணையதளம் மூலம் தெரிவிக்கலாம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் கிழக்கு வடாக் எல்லைப்பகுதியில் பதற்றத்தை தணிப்பதற்காகவும் இந்திய சீன துருப்புகளை திரும்பப் பெறுவதற்காகவும் நடத்தப்பட்ட ஒன்பதாவது கற்று பேச்சுவார்த்தை நேற்று இரவு முடிவுக்கு வந்தது

நேபாள பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒலி ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தை கலைக்க அவர் முடிவு செய்ததையடுத்து கட்சியின் மத்தியக்குழு அவரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது அவர்மீது மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கட்சி அறிவித்துள்ளது

அமெரிக்காவின் ஃப்ளோரிடா விண்வெளி மையத்திலிருந்து இந்த செயற்கைக் கோள்கள் ஏவப்பட்டது